இந்த பிரச்சனையில் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது

ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காள இறதி வேட்பாளர் பட்டியல் அந்தந்த மாவட்டங்களில் வெளியிடப்பட்டுள்ளது

குடியுரிமை திருத்த சுட்டத்தால் இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பாரத பிரதமரும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் எதாவது ஒரு குற்றச்காட்டை சொல்லி போராட்டத்தை தாண்டிவிடுகிறார்கள் இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு எல்லித பாதிப்பும் கிடையாது ஆகவே இகில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றபோது போராட்டம் செய்தே ஆகவேண்டும் என்று எண்ணுகின்றவர்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்ப இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கு அஇஅதிமுக அரசு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

அதே கோரிக்கையை பாரத பிரதமரை சந்தித்த போது நமும் வலியுறுத்தி இருக்கிறோம் எங்களுடைய கொள்கையும் அதுகான் அடுமட்டுமல்வ தமிழகத்தில் வாழுகின்ற இலங்கை தமிழர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து இருக்கிறோம் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ்கின்றார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வையும் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார்

வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்படும்

குடிமராமத்து பணிகள் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

தருமனை நேற்று கோவில்பட்டியில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் இயற்கை மண்வளத்தை விவசாயகள் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் நாவலுக்கு இந்த விருது கிடைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டனார் இதனை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு குடிமராமத்து திட்டம் உள்ளதாகவும் திரு கடம்பூர் ராஜு கூறினார் வன்முறைக்கு எதிரான தேசபிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் இன்றளவும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளதக்கதாக உள்ளது என குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை இந்தியா இயக்கத்தை செயல்படுத்தி இருப்பதாக கூறினார் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பெருமளவு அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி காந்தியின் போதனைகளை அனைவரும் பின்பற்றினால் இந்தியா வலிமை பெறும் என்றார்

தீவிரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தி உள்ளன

திருவள்ளுர் மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகளை முறையாக கையாளாத மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் எச்சரித்துள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆதித்யா வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார்

இப்போட்டி கட்டாக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது ஐ பி எல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது